உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது

மேற்குவங்கம் முழுவதையும் பதற்றம் நிறைந்த பகுதியாக அறிவிக்க வேண்டுமென பிஜேபி தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளது

கடந்த மக்களவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

மணிமுதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது

போதமான ஆதாரங்கள் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ரஃபேல் போர் விமானம் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் பாதுகாட்புத்துறை அமைச்சகம் இன்று உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது முன்னதாக இன்று காலை மத்திய அரசு இதற்கான அனுமதியை நீதிமன்றத்தில் கோரியது ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியுள்ள தீர்ப்பை மறு ஆய்வு கெய்யக்கோரி தூக்கல் செய்யப்பட்டுள்ள மலுக்களின் அடிப்படையில் மறு ஆய்வு செய்தால் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த விமானம் குறித்து சா்ச்சை எழுப்பப்பட்டால் இந்தியாவில் போா் செய்யும் திறன் குறித்த தவறான கருத்துக்களை ஏற்படுத்திவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு யஷ்வந்த் சின்ஹா திரு அருண் ஷோரி மற்றும் வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷண் ஆகியோா் ரஃபேல் விமானம் ஒப்பந்தம் குறித்த முக்கியமான தகவல்கள் வெளியாவதற்கு காரணமானவர்கள் என்றும் பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது து தொடர்பாள ஆவணங்களை எவ்வித அனுமதியின்றி எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தேசப் பாதுகாப்பு குறித்த முழுமை பெறாத ஒரு கருத்தை குறிப்பிட்ட சில ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எதிர் தரப்பினர் முன் வைத்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் கா்தா்பூர் நெடும்பாதை திட்டத்தை இறுதி செய்வதற்கான நடைமுறைகள் குறித்து விவாதிக்க நாளை அட்டாரி வாகாவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது நாளை நடைபெறும் முதற்கூட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்தியா தரப்பில் எடுத்துரைக்கப்படும்

கா்தா்பூரில் அமைந்துள்ள குருத்வாரா சாஹிப்பின் குருநானக் ஜெயந்தி ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா இந்திய மக்களின் வழிபாட்டுத்தலமாக உள்ளதால் போதிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாகிஸ்தாளிடம் இந்தியா நாளை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்த திட்டமிட்டுள்ளது மத்திய அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் தலைமையில் பிஜேபி நிர்வாகிகள் இன்று தேர்தல் ஆணையத்தில் புகார் மலு ஒன்றை அளித்துள்ளனர் இதுகுறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த திரு ரவிசங்கர் பிரசாத் மேற்குவங்க மாநிலம் முழுவதையும் மிகுந்த பதற்றம் நிறைந்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார் கொல்கத்தாவில் காவல்துறை ஆணையராக இருந்த ராஜீவ் குமாரை தேர்தல் பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதம் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் கடந்த மக்களவை தேர்தலின் போது அளித்த வாக்குறதிகளை பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் கூறினார் மத்தியில் ஆட்சிப் பொறுப்பேற்றால் சரக்கு மற்றும் சேவை வரி எளிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரே வரியாக மக்கள் வரியாக அதுமாற்றப்படும் என்று அவர் கூறினார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புயலினால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி குற்றம்சாட்டினார் இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று திரு ராகுல் காந்தி பிரதமராக பொறுப்பேற்வார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமயிலாள அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார் உற்பத்திக்கான முனையமாக தமிழகத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழக அரசை மத்திய அரசு இயக்குவதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் தமிழக வருகை எவ்வித பாதிப்பையும் ஏற்படத்தாது என்று பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் கூறியுள்ளார் வாவாஜாபேட்டை அருகே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வலுவாள கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் மத்திய அரசு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு இல கணேசன் தெரிவித்தார்

மாதங்களுக்குள் கடந்த இரண்டாவது முறையாக இந்த வகை விமானம் ஐந்து விபத்துக்குள்ளாகியிருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்த ரக விமானங்களை ஸ்பைஸ் ஜெட் மற்றும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனங்கள் பயன்படுத்தி வந்தன மக்கள் பிரதிநித்துவ சுட்டத்தின்கீழ் இவ்வாண்டு மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள தேதிகளில் மக்களவை உறுப்பினர்களை ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுப்பதற்கும் அரசு சுட்டப்பூர்வமான அறிவிக்கை வெளியிடப்பட உள்ளது சரக்கு மற்றும் சேவைகளை சா்வதேச அளவில் வகைப்படுத்தி பதிவு செய்வதற்கான ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது தாத் மற்றும் நாகர் ஹவேலியில் உள்ள சிவில் நீதிமன்றங்களின் அதிகார உச்சவரம்பை உயா்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கான சட்டத்திருத்தங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த முடிவை அடுத்து தாதர் நாகர் ஹவேலியில் உள்ள மக்கள் மேல்முறையீட்டுக்காக மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்றும் இதனால் பொதுமக்களின் சிரமம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதித்துறையின் சேவையில் சீரான நடைமுறையை கொண்டு வருவதற்கும் இது வகை செய்கிறது நிதி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதையடுத்து நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து உத்வேகம் அளிப்பதோடு நீண்டதுரம் பயணம் செய்து மக்கள் தங்களுடைய வழக்குகளுக்கு தீர்வு காண வேண்டிய நிலை மாறும் என்றும் தெிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் பொறுப்புள்ள தொழில் வாத்தக நடைமுறைகளை மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சும் இன்று வெளியிட்டுள்ளது

எந்தவொரு தொழிலையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து செயல்பாடுகளையும் பொறுப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் அளிக்கப்படும் சேவைகள் நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் தங்களது நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிவாளா்களுக்கான நலத்திட்டங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் கம்பெனி விவகாரங்கள் துறையில் புதிய வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் பொறுப்புடன் செயல்படுவதற்கான மேலும் பல விதிமுறைகளையும் மத்திய அரசு வகுத்துள்ளது லண்டனில் நேற்று தொடங்கிய புத்தகத் திருவிழாவில் இந்தியா பெவிலியன் என்ற புத்தக அரங்கை மத்திய தகவல் ஒலிபரப்பு இணை செயல் திரு விக்ரம் சகாய் புத்தக வெளியிட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திருமதி சாதனா ராவத் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்துள்ளனா்

காந்தியடிகள் எழுதிய பல்வேறு படைப்புகள் மின்னனு முறையில் மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் கலாச்சாரம் வரலாறு மற்றும் நாட்டுப்புற இலக்கியம் ஆகியவை தொட்பான புத்தகங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன காந்தியடிகளின் படைப்புகள் குறித்த சிறப்பு கருத்தரங்கிற்கும் லண்டன் புத்தகத் திருவிழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய் ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவா் மகுத் ஆசாரை சா்வதேச பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதற்கு போதுமான அனைத்து ஆதாரங்களும் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க செய்தித் தொடர்பாளர் ராபாட் பல்லாடினோ இன்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்

பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என்றும்அவர் கூறினார் இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாதத்தை முறியடிக்க ஐ

வுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் காவ்பந்து போட்டியில் இன்று இந்தியா ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது நேபாளத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வரும் ஞாயிற்றுக் கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது